இந்தியா இங்கிலாந்து இடையேயானமுதலாவதுடிவெண்டிடிவெண்டிகிரிக்கெட் போட்டி இன்றுஅகமதாபாத்தில் நடைபெறுகிறது

தமிழகசுட்டப்பேரவைத் தேர்தலுக்கானவேட்பு மனுதாக்கல் இன்றுதொடங்குகிறது

அதற்குமறுநாள் மனுக்கள் மீதானபரிசீலனைநடைபெறும்

பொன்னேரி திருப்பெரும்புதூர் சோளிங்கர் ஊத்தங்கரை ஒமலூர் உதகமண்டலம் கோவைதெற்கு காரைக்குடி மேலூர் சிவகாசிஉள்ளிட்டதொகுதிகள் இதில் இடம் பெற்றுள்ளன

இதன்படிசென்னைதிருவி க நகர் ஈரோடுகிழக்கு வால்குடி பட்டுக்கோட்டை தாத்துக்குடி கிள்ளியூர் ஆகியதொகுதிகள் அக்கட்சிக்குஒதுக்கப்பட்டுள்ளன

லால்குடதொகுதி மாகாவிற்குஒதுக்கப்பட்டுள்ளதால் அத்தொகுதிக்குஏற்கனவேஅறிவிக்கப்பட்டஅஇஅதிமுகவேட்பாளர் வாபஸ் பெறப்படுவதாகவும் அஇஅதிமுககூறியுள்ளது அஇஅதிமுகசார்பில் மூன்றாவதுவேட்பாளர் பட்டியல் நேற்றுவெளியிடப்பட்டது இதன்படிபெரம்பலூர் தொகுதியில் திரு இளம்பை இரா தமிழ்செல்வனும் தஞ்சாவூர் தொகுதியில் திரு அறிவுடைநம்பியும் போட்டியிடுகின்றனர்

இதன்படிமேட்டூர் தொகுதியில் அக்கட்சியின் மாநிலதுணைத்தலைவர் திருசதாசிவமும் வந்தவாசியில் திரு முரளி சங்கரும் போட்டியிடுகின்றனர் அஇஅதிமுகஅரசின் சாதனைகளைமக்களிடையேஎடுத்துரைத்துபிரச்சாரத்தைமேற்கொள்ளவுள்ளதாகஅக்கட்சியின் மூத்ததலைவர்களில் ஒருவரானதிருசெல்லூர் ராஜு கூறியுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் நேற்றுமதுரையில் மக்கள் நலனுக்காகபல்வேறுதிட்டங்களைஅஇஅதிமுகஅரசுநிறைவேற்றியிருப்பதாகதெரிவித்தார் இந்தத் தேர்தலில் அஇஅதிமுகமீண்டும் வெற்றிபெறும் என்றும் திரு செல்லூர் ராஜு நம்பிக்கைதெரிவித்தார்

நேற்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார்

நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனைதெரிவித்தநித்திஆயோக் உறுப்பினர் டாக்டர் விகேபால் கோவாக்ஸின் செலுத்துவதற்கானஒப்புதல் பரிசோதனைமுறையிலானதுஎன்பதுதற்போதுவிலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெளிவுபடுத்தினார்

மாநிலம் அகமதாபாத்தில் உள்ளசபர்மதி ஆஸ்ரமத்தில் பாதயாத்திரையைஅவர் குஜாத் கொடியசைத்தொடங்கிவைக்கிறார்

தமிழகத்தில் திருச்சியிலிருந்துவேதாரண்யம் வரை இதேபோன்றபாதயாத்திரைநடத்தப்படுகிறது

இதனையொட்டிநாடுமுழுவதும் பல்வேறுகலாச்சாரநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னைமற்றும் வேலூரில் கண்காட்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாநிலஆளுநர் திருபன்வாரிவால் புரோகித் பங்ககேற்கிறார் கோட்டைஅருகேசிப்பாய் வேலுார் புரட்சிகுறித்தவரலாற்றநாடகம் உள்ளிட்டபல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஜோபபடன் ஒப்புதல் அளித்துள்ளார்

இந்தியா வியட்நாம் இடையே இருதரப்பு உறவுகள் குறித்தபேச்சுக்கள் நேற்றுநடைபெற்றது தேசியஆவணகாப்பகத்தின் நிறுவனதினம் நேற்றுகொண்டாடப்பட்டது பஞ்சாப் நிதியமைச்சர் திரு

மகாராஷ்ட்டிராமாநிலத்தின் ஒளரங்காபாத்தில் நேரஊரடங்கு இரவு நேற்றுமுதல் அமலுக்குவந்துள்ளது

இன்னசென்ட் திவ்யாஎச்சரித்துள்ளார்

நான்காவதுபோட்டுநாளைமறுநாள் நடைபெறவுள்ளது